கட்டாயம் முககவசம் அணியவேன்டுமென்றுமக்கள் நல்வாழவுத்துறைமுதன்மைசெயலா் டாக்டா ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆஸ்ட்டிராஜெனிக்காதடுப்பூசிமருந்துமுற்றிலும் பாதுகாப்பானதுஎன்றுஐரோப்பியமருத்துவமுகமைதெரிவித்துள்ளது

பிஜேபி மூத்ததலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்தியஅமைச்சருமானதிருதிலிப் காந்தி இன்றுதில்லியில் தனியார் மருத்துவமனைஒன்றில் காலமானார்

தமிழகத்தின் சார்பில் தலைமைச் செயலர் திருராஜீவ் மக்கள் ரஞ்ஜன் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலா் டாக்டர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றுற்றுள்ளனா் இந்தகூட்டத்தில் நோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதுமற்றும் தடுப்பூசிதிட்டத்தைவிரிவுபடுத்துவதுதொடர்பாகஆலோசிக்கப்பட்டுவருவதாகதெரிகிறது

பொது இடங்களில் மக்கள் கட்டாயம் முககவசம் அணியவேண்டுமென்றுமக்கள் நல்வாழவுத்துறைமுதன்மைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

கட்சித் தலைவா்கள் வலியுறுத்தவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

காய்கறிசந்தைகள் மற்றும் பொதுபோக்குவரத்தில் பயணம் செய்யும் பயணிகளும் அரசின் கட்டுப்பாடுகளைகடைபிடிக்கவேண்டுமென்றுஅவர் கூறினார் நோய் தொற்றபரவிவருவதைஅடுத்து ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றவதந்திகளைநம்பவேண்டாம் என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் அதேநேரத்தில் மக்கள் அவட்சியமாக இருக்கக்கூடாதுஎன்றும் அவா் அறிவுறுத்தினாா்

இந்ததடுப்பூசிரத்தஉறைவைஏற்படுத்துகின்றதுஎன்பதற்கானசாத்தியக்கூறுகள் இதுவரைகண்டறியப்படவில்லைஎன்றுஅந்தமுகமையின் தலைவர் டாக்டர் எமர் குக் கூறியுள்ளார்

முஜ்பூர் ரஹ்மான் பங்ளாதேஷ் விடுதலைக்காகபாடுபட்டதோடு மனிதஉரிமைபாதுகாவலராகவும் திகழ்ந்தவர் என்றுபிரதமர் தமதுடுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியமக்களின் போற்றுதலுக்குரியதலைவராகவும் ரஹ்மான் விளங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார் இம்மாத இறுதியில் பங்ளாதேஷ் செல்லவுள்ளபிரதமா் திருநரேந்திரமோடி அங்குநடைபெறவுள்ள முஜ்பூர் ரஹ்மானின் நூற்றாண்டுபிறந்ததினகொண்டாட்டங்களில் கலந்துகொள்கிறார் பிஜேபி மூத்ததலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்தியஅமைச்சருமானதிருதிலிப் காந்தி இன்றுதில்லியில் தனியார் மருத்துவமனைஒன்றில் காலமானார்

அவரதுமறைவுக்குபிரதமா் திருநரேந்திரமோஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் மகாராஷ்டிராவில் பிஜேபி ன் வளர்ச்சிக்கு அவர் பெரிதும் பாடுபட்டவர் என்றுபிரதம் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையேபிஜேபிமக்களவைஉறுப்பினர் திருராம் ஸ்வருப் சர்மா இன்றுதில்லியில் அவரது இல்லத்தில் மரணமடைந்தார்

அவரதமறைவுக்குபிரதமா் திருநரேந்திரமோடி உள்துறைஅமைச்சா் திருஅமித்ஷா உள்ளிட்டோா் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இன்றுகாலைநடைபெறவிருந்தபிஜேபி யின் நாடாளுமன்றகட்சிக் கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டது ராம் ஸ்வரூப் இமாச்சலபிரதேசம் மண்டிமக்களவைத் தொகுதியிலிருந்து இரண்டாவதுமுறையாகதேர்ந்தெடுக்கப்பட்டுபணியாற்றிவந்தார் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் நாளைமறுநாள் முடிவடையஉள்ளநிலையில் மனுதாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது பல்வேறுஅரசியல் கட்சிவேட்பாளர்கள் சுயேச்சைகள் மனுதாக்கல் செய்துவருகின்றனர் இதனிடையே அரசியல் கட்சிதலைவர்கள் தங்கள் வேட்பாளர்களுக்குஆதரவாகதீவிரவாக்குசேகிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர் அஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டார் இதனிடையேசென்னையில் தேமுதிகதலைவர் திருவிஜயகாந்தைஅவரது இல்லத்தில் அம்முகதலைவா் திரு டி டிவிதினகரன் சந்தித்துஅவரதுடடல்நலன் குறித்துவிசாரித்தாா்

இந்தஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் கலந்துகொண்டார் கோவிட் தமிழகத்தில் தொற்றுபரவிவரும் நிலையில் வாக்குப்பதிவு மற்றும் பிரச்சாரத்தின்போதுமேற்கொள்ளப்படவேண்டியநோய் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இந்தகூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

லக்ளோவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்றதென்னாப்பிரிக்காமுதலில் பந்துவீச்சைதேர்வு செய்தது

தேசியமகளிர் ஜூனியர் ஹாக்கிசாம்பியன் போட்டியில் தமிழ்நாடுஅணி இன்றுமத்தியபிரதேசஅணியைஎதிர்கொள்கிறது